உலகம் முழுவதும் உள்ள கிருஸ்தவர்களால் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது

இதையடுத்து அரசியல் கட்சித்தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றுமாலை பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று தேர்தல் பரப்புரையில் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ராஜஸ்தான் பெனீஷ்வர்தாமில் நாளை மறுநாள் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

வேட்புமனு பரிசீலனை நேற்று நடைபெற்ற நிலையில் மனுக்களை திரும்பப்பபெற நாளை கடைசி நாளாகும்

சத்யபிரத சாஹு பரிந்துரை செய்துள்ளார்

மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருந்த இதனிடையே அறைக்குள் சென்ற வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக இச்சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வலியுறுத்தின

திமுக தலைவர் திரு

க

இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதிப்பதற்கான அவசர அமைச்சரவை கூட்டம் கொழும்பில் தற்போது நடைபெறுகிறது பாதிக்கப்பட்ட இடங்களில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் அப்பாவி பொதுமக்கள்மீது நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல் அநாகரிகமானது என கூறியுள்ளார் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு உயிரழந்தோரின் குடும்பத்தினருக்க தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டுள்ளார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இத்தகைய கொடூர சம்பவங்கள் இனி இந்த பிராந்தியத்தில் நடைபெறக் கூடாது என வலியுறுத்தினார் துயரமான இந்த தருணத்தில் இலங்கையுடன் இந்தியா தோளோடு தோள் நிற்பதாக கூறிய பிரதமர் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டுள்ளார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வெளியிட்டுள்ள செய்தியில் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக உயரதிகாரியிடம் நிலைமை குறித்து உடனுக்குடன் கேட்டறிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி கொச்சிக்கடை அந்தோணியார் தேவாலயம் நீர்க்கொழும்பு தேவாலயங்களில் ஏராளமானோர் சிறப்பு பிரார்த்தணையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நேரிட்டது இதனிடையே இலங்கை குண்டு வெடிப்பு தொடர்பாக வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்ற அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிசேனா கேட்டுக்கொண்டுள்ளார் வெளிநாடு சென்றுள்ள அவர் குண்டு வெடிப்பு குறித்து அங்கிருந்து மக்களுக்கு ஆற்றிய உரையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதிபடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த குண்டுவெடிப்பிந்கு காரணமானவர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்யமாதா பேராலயம் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன

ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித நேயம் அன்பு உண்மை ஆகியவந்றை வலியுறுத்திய ஏசுபிரானின் வாழ்வை பின்பற்றி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க

இதற்காக நடப்பாண்டு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் கலந்தாய்வு நடைபெறும் என மாநில உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது இதன்படி ஜுன்மாதம் இறுதியில் தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்கும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர் உள்ளிட்டோருக்கான சிறப்பு கலந்தாய்வும் அதனை தொடர்ந்து பொதுப்பிரிவு கலந்தாய்வும் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது

அஞ்சலக கிளை அதிகாரி உதவி அஞ்சல் அதிகாரி தபால்காரர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது இன்று காலைமுதல் நிறுத்தப்பட்டுள்ளது அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்